நாட்டின் முதலாவது ஒட்டுநர் இல்லா ரயில் சேவையை தில்வி மெட்ரோ ரயிலின் புதிய வழித்தடத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார்

ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

வழிமுறைகளை கட்டாயம் பின்பற்றுமாறு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்

வெற்றி வாய்ப்பு அதிகரித்துள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டின் முதலாவது ஒட்டுநர் இல்லா ரயில் சேவையை தில்லி மெட்ரோ ரயிலின் புதிய வழித்தடத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் விமான நிலைய விரைவுப்பாதை தடத்திற்கான தேசிய பொதுப் போக்குவரத்து அட்டையையும் பிரதமர் அறிமுகம் செய்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நகரமயமாதல் அதிகரிப்பால் ஏற்படும் சவால்களை வாய்ப்புகளாக மாற்ற தமது அரசு உறுதி பூண்டுள்ளதாக கூறினார் தமது அரசின் விரைவான நிர்வாக செயல்பாடு காரணமாக எதிர்கால தேவைக்கான நகர்புற வளர்ச்சியை சாத்தியமாகி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார்

நடுத்தர வகுப்பு மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையிலும் அவர்களின் வாழ்க்கையை எளிமையாக்குவதற்கும் இத்தகைய கட்டமைப்பு வசதிகள் உதவிடும் என்று பிரதமர் கூறினார் ஒரே நாடு ஒரே பயண அட்டை போன்று ஒரே நாடு ஒரே ஃபாஸ்டாக் மூலம் சாலை போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவதை திரு நரேந்திரமோடி சுட்டிக்காட்டினார்

எளிய மக்களின் சுகாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் ஆயுஷ்மான் பாரத் போன்ற ஒரே நாடு ஒரே க்காதார காப்பீடு திட்டத்தின் மூலம் பெரும் அளவிலான மக்கள் பயனடைந்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார் விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் புதிய வேளாண் சட்டங்கள் மற்றும் இணையதள சேவைகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் இந்த விவசாயிகள் ரயில் நகரும் குளிர்பதன சேமிப்பு கிடங்கு போன்று செயல்படும் என்றார் பழங்கள் காய்கறிகள் பால் மீன் போன்றவற்றை பாதுகாப்பான முறையிலும் குறிப்பிட்ட நேரத்திலும் எடுத்துச் செல்வதற்கு இந்த ரயில் சேவை பயன்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் விவசாயிகளுக்கு அதிகாரமளித்து அவர்களது வருமானத்தை அதிகரிப்பதற்கான மாபெரும் நடவடிக்கையின் ஒரு பகுதிதான் இந்த ரயில் சேவை என்று அவர் கூறினார்

கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொண்டு விவசாயிகளுக்கான நூறாவது ரயில் சேவையை அறிமுகப்படுத்தும் அளவிற்கு தேவையை உருவாக்கிய விவசாயிகளுக்குபிரதமர் பாராட்டு தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்பது குறித்து மக்களிடையே விழிப்புனர்வை ஏற்படுத்த ஊடகங்கள் மூலம் விரிவாள பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் விஜயவாடாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர் பிளாஸ்டிக் பொருட்களை உபயோகிக்கும் முறை குறித்து மக்களிடம் மாற்றங்களை ஏற்படுத்துவது அவசியம் என்று குறிப்பிட்டார் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாடு மற்றும் அதன் மக்கும் தன்மை ஆகியவற்றால் சுற்றுச் சூழலுக்கு ஏற்பட்டுள்ள சவால்கள் குறித்து அப்போது அவர் எடுத்துரைத்தார்

பின்னர் விஜயவாடாவில் உள்ள மத்திய பெட்ரோ ரசாயன பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தை அவர் நேரில் பார்வையிட்டார் கற்றுச் சூழலை பாதுகாத்து வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் இயற்கையாகவே அழியக் கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை உருவாக்குமாறு அந்நிறுவனத்தை திரு வெங்கப்யா நாயுடு கேட்டுக் கொண்டார் நாட்டில் உள்ள எட்டு கடற்கரைகளில் சர்வதேச நீலக்கொடியை மத்திய கற்றுச் சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் இன்று ஏற்றி வைத்தார் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள கற்றுச் சூழல் மேம்பாட்டிற்கான முத்திரையை குறிக்கும் வகையில் நீலநிற கொடியை டென்மார்க்கில் உள்ள சுற்றுச் சூழல் அமைப்பு வழங்கி உள்ளது ஐ நா வில் பல்வேறு அமைப்புகளில் உள்ள உறுப்பு நிறுவனங்களை சேர்ந்த சர்வதேச நீதிபதிகள் அடங்கிய குழுவால் கடற்கரைகளுக்கான நீல கொடி சான்று கோபன்ஹெகளில் கடந்த அக்டோபர் ஆறாம் தேதி வழங்கப்பட்டது உருமாறிய கோவிட் தொற்று பரவுவதை தடுக்க முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட வழிமுறைகளை பொதமக்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டுமௌ தமிழக முதலனமக்கள் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார்

தடுப்பு மருந்து கிடைக்கப் பெற்றவுடன் அதனை சீராக விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது கூட்டத்தில் பேசிய முதலனமச்சர் அரசு மேற்கொண்ட முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் காரணமாக தமிழகத்தில் கோவிட் தொற்று பரவல் படிப்படியாக குறையத் தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார் தற்போது இங்கிலாந்தில் பரவி வரும் உருமாறிய கோவிட் தொற்று முகக் கவசும் அணியாத காரணத்தால்தான் ஏற்படுகிறது என்று மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்திருப்பதை கட்டிக்காட்டிய முதலமைச்சர் பொது மக்கள் வெளியில் செல்லும் போது கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து மருத்துவ நிபுணர் குழுவினருடனும் முதலனமச்சர் ஆலோசனை மேற்கொண்டார்

நாகப்பட்டினம் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து உருவாக்கப்பட்டுள்ள இந்த புதிய மாவட்டத்தை காணொளி காட்சி மூலம் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார் புதிய மாவட்டம் உருவாக்கப்பட்டதற்கான அரசாணையையும் அவர் வெளியிட்டார்

மத்திய அரசின் வேளாண் சுட்டங்களுக்கு எதிராக தில்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாய சங்கங்கள் மத்திய அரகடன் நாளை பேச்சு வார்த்தை நடத்த முடிவு செய்துள்ளதாக விவசாய சங்கத் தலைவர் திரு யோகேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசுடன் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை நடத்த விவசாய சங்கங்கள் ஒப்புக் கொண்டுள்ளதாகக் கூறினார் முன்னதாக வேளான் அமைச்சக இணைச் செயலாளர் திரு விவேக் அகர்வால் விவசாய சங்கங்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மத்திய அரசுடன் பேச்சு வார்த்தைக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது விவசாயிகளின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் பேச்சு வார்த்தை மூவம் தீர்வு காண மத்திய அரசு தயாராக இருப்பதாக அவர் அக்கடிதத்தில் தெரிவித்திருந்தார்

பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் அருண்ஜேட்வி சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர் என்றும் பல்வேறு துறைகளில் நிபுணத்துவம் கொண்டவராக விளங்கினார் என்றும் புகழாராம் சூட்டினார் மத்திய ஆசிய நாடுகளில் இருந்து கரக்குள் வகை ஆடுகளை இறக்குமதி செய்யும் திட்டத்திற்கு அனுமதி வழங்கப்படுவதன் மூலம் கார்கில் பகுதியில் தோல் மற்றும் இறைச்சி தொழில் மேம்பாடு அடைய கால்நடை உதவிடும் லடாக் யூனியன் பிரதேச இயக்குநர் என்று துறை டாக்டர் முகமது ரசா கூறியுள்ளார் இத்தொடர்பாக அவர் இன்று கார்கில் மாவட்டத்தை சேர்ந்த லடாக் மலைவாழ் மேம்பாட்டு கவுன்சிலின் செயல் உறப்பினர் முதன்மை திரு பெரோஷ் அகமது கானை சந்தித்துப் பேசினார் இந்தப் பேச்சுவார்த்தையின்போது கார்கில் மாவட்டத்தில் நிலவி வரும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவிற்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது

ரவீந்திர ஐடேஜா இரண்டு விக்கெட்டுக்களையும் பும்ரா அஸ்வின் சிராஜ் மற்றும் உமேஷ் யாதவ் தலா ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினர்

ஐ எஸ் எல் காவ்பந்து போட்டியில் பெங்களூரு ஜாம்ஷெட்பூர் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது

இதுதவிர ஒருநாள் போட்டிக்கான சிறந்த கிரிக்கெட் வீரர் விருதும் அவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது